இனி விரிவான செய்திகள் ஐந்து நாள் அரகமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி ரூவாண்டா உகாண்டா மற்றும் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு புதுதில்லியில் இருந்து இன்று புறப்பட்டு சென்றார் முதற்கட்டமாக ரூவாண்டா செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் பால் ககாமே மற்றும் பல்வேறு துறைகளின் அமைச்சர்கள் உயரதிகாரிகள் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்துள்ள நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார் தனது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக பிரதமர் உகாண்டா செல்கிறார் அங்கு இரண்டு நாட்கள் தங்கியிருக்கும் அவர் அந்நாட்டின் பல்வேறு தலைவர்களை சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்

இந்த கற்றுப் பயணத்தின் இறுதி கட்டமாக தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு செல்லும் பிரதமர் அங்கு நடைபெற உள்ள பத்தாவது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்கிறார் நீடித்த வளர்ச்சி ககாதாரம் நோய் தடுப்பு மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது இதனிடையே உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிற நாடுகளின் தலைவர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்துப் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரதமரின் இந்த கற்றுப் பயனத்தின்போது பாதுகாப்பு வர்த்தகம் கலாச்சாரம் விவசாயம் மற்றும் பால் உற்பத்தி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன ஆப்பிரிக்க நாடுகளுடனான உறவுகள் பிரதமரின் இந்த சுற்றுப் பயணத்தின் மூலம் மேலும் வலுவடையும்

இதனிடையே ரஃபேல் போர் விமானங்களின் விலை குறித்து தவறான தகவல்களை பாதகாப்புத்துறை அமைச்சர் தெரிவித்து வருவதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது

ம் பி சமூக வலைதளங்களை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் அரசுக்கு இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் சமூக ஊடக மையம் ஒன்றை ஏற்படுத்த தமது அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் அரசின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க அரசு இத்தகைய சமூக ஊடக மையங்களை பயன்படுத்திக் கொள்ளும் என்று அவர் கூறியுள்ளார் ம் பி உத்தரப் பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் ஐந்து மாடி கட்டிடம் சரிந்து விழுந்து ஏற்பட்ட விபத்து தொடர்பாக காசியாபாத் மேம்பாட்டு ஆணையத்தின் நான்கு கண்காணிப்பாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்த ஆரம்ப கட்ட விசாரணை அறிக்கையின் அடிப்படையில் மீரட் மண்டல ஆணையர் திருமதி அளிதா மெஸ்ராம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் இந்த விபத்து குறித்து அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சும்பவ இடத்தில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த இரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன இச்சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடுப்பத்தினருக்கு தலா இரண்டு வட்சும் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிதியுதவி வழங்க அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் உத்தரவிட்டுள்ளார் இது மிக்கியி ராஜஸ்தான் மாநிலம் ஆழ்வாரில் ஒருவர் தாக்கப்பட்ட சும்பவம் குறித்து அறிக்கை அளிக்குமாறு அம்மாநில அரசை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமையன்று பசு பாதுகாவலர்கள் என்ற போர்வையில் சிலர் கூட்டாக சேர்ந்து ஒருவரை தாக்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பெயரில் மத்திய உள்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இதபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கு அறிவுறத்தப்பட்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜ்ஜிஜூ தெரிவித்துள்ளார் இதபோன்ற தூக்குதல் சும்பவங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார்

தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிவாள அமர்வு முன்பு மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் திரு கே கே வேணுகோபால் இதனை தெரிவித்தார்

தொழில்நுட்ப ரீதியாக சரியாக செயல்படுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் அவர் ஆவோசனை தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் விடுத்து கோரிக்கையை மத்திய அரசு ஆராய்ந்து இந்த முன்னோடி திட்டம் மிகவும் பயனளிக்கக்கூடியது என்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார் இத்தொடர்பாக பொது நல மனு தாக்கல் கெய்த வழக்கறிஞர் திருமதி இந்திரா தேசிங் அரசு தலைமை வழக்கறிஞருக்கு இத்தொடர்பான ஆலோசனைகளை தளிப்பட்ட முறையில் வழங்குமாறு உச்சநீதிமன்ற பெஞ்ச் கேட்டுக்கொண்டது அனைத்து விவரங்களையும் சேகரித்து விரிவாக ஆராயந்த பின்னர் இறுதியாள ஒரு செயல் திட்டத்தையும் ஆலோசனையையும்திரு வேணுகோபால் நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும் என்றும் அதளை அங்கீகரிக்கப்பது குறித்து உச்சநீதிமன்றம் முடிவு செய்யும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆறு மற்றும் ஏரியில் குளிக்கச்செல்லும் போது அகற்குரிய பாதகாப்பான இடத்திற்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்றும் அனுமதி இல்வாத இடங்களுக்கு செல்லவேண்டாம் என்றும் பொதுமக்களை தாம் அன்போடு கேட்டுக்கொள்வதாகவும் கூறியுள்ளார்

மக்களவையில் இகதொடர்பான கேள்விக்கு பதில் அளித்த அவர்

இவர்களின் அனைவரின் நலனுக்காகவும் தரமான கல்வி வழங்கவும் சிறப்பு ஆணையம் ஒன்றை ஏற்படுத்துவது அவசியமாகிறது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் தரமான கல்வி வழங்குவதுடன் உயர்கல்வி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்படும் கல்வி திட்டங்கள் குறித்தம் செயவ்படும் விதம் குறித்தும் அவ்வப்போது கண்காணிப்பதற்கு புதிய ஆணையத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விசாகப்பட்டினம் சென்னை இடையிலான விரைவு சாலை திட்டத்திற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில் துறை இணை அமைச்சர் திரு சி ஆர் சௌத்ரி கூறியிருக்கிறார்